பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்திற்கு வந்துள்ள ராமராஜ்ஜிய ரத யாத்திரைக்கு அனுமதி மறுக்க இயலாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்த யாத்திரையின்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறையினர் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறினார்

தமிழகத்தில் எல்லா மதத்திற்கும் சம உரிமை உண்டு என்றும் மதங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார் இந்த யாத்திரையின்போது மற்ற மாநிலங்களில் பிரச்சினை ஏதும் எழாத சூழ்நிலையில் தமிழகத்தில் சில கட்சித்தலைவர்கள் அரசியல் ஆதாயம் தேட முற்படுவது தெளிவாக தெரிவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி பேரவையில் தெரிவித்தார் ராமராஜ்ஜிய ரத யாத்திரை தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் அளித்தபோது தெரிவித்த சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையில் முழக்கமிட்டனர் இதனால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது தலைவர் திரு தனபால் எச்சரிக்கை விடுத்தும் அமளி நீடித்ததால் திமுக உறுப்பினர்கள் பேரவைக் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுக உறுப்பினர்கள் வெளியே சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இன்று மாலை அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் சென்னையில் உள்ள எம் ஜி ஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் விரைவில் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்புர் ராஜு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை அறிவித்த அமைச்சர் இதற்கான பணியை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்ல அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் திருநெல்வேலி மாவளட்டம் நாங்குநேரியில் திரைப்படக்கல்லூரி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்த அமைச்சர் சென்னையை தவிர மற்ற இடங்களில் அரசு திரைப்படக்கல்லூரி இயங்க முடியாத சூழ்நிலை தற்போது உள்ளதாகவும் தெரிவித்தார் திரைப்பட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட பின்பு தென் மாவட்டங்களில் அரசு திரைப்படக்கல்லூரியை நிறுவுவதற்கான முயற்சியை அரசு மேற்கொள்ளும் என்று திரு கடம்பூர் ராஜு கூறினார் தமிழகத்தில் அனைத்து மருத்துவ நிறுவனங்களையும் பதிவு செய்து முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று பேரவையில் தாக்கல் செய்தார் இதற்கென அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த சுட்டத்திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கு அளைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் ஆணையர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டுறவு தேர்தல் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த தேர்தல் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கூட்டுறவு தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து அலுவவர்களுக்கு பணி மாறுதலோ பதவி உயர்வோ அளிக்கக்கூடாது என்றார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்தேர்தல் ஆணையர் திரு ராஜேந்திரன் அறிவுறுத்தினார் தமிழகத்தின் மீதும் தமிழக மக்களின் மீதும் பிஜேபி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார் மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு நிதின்கட்கரி ஆகியோர் காவிரி மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அமைய வேண்டும் என்று கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

தமிழகத்தில் உள்ள வெற்றிடத்தை பிஜேபி யால் மட்டுமே நிரப்ப முடியும் என்றும் எப்போதும் எந்த தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க பிஜேபி தயாராக உள்ளதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் தெலங்காளா ராஷ்ட்ர சமிதி மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து தொடர்ந்து கோஷம் எழுப்பினர் வேலை வாய்ப்பில் தெலங்கானாவிற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று டி ஆர் எஸ் உறுப்பினர்களும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்களும் தொடர்ந்து முழக்கமிட்டனர் இதனால் அவை நடவடிக்கைகள்நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அறிவித்தார் மாநிலங்களவையிலும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்கு வந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ஆந்திரப் பிரதேசத்திற்கு தனி அந்தஸ்த்து வங்கி மோசடி உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க கூட்டம் நடக்க வேண்டும் என்றே எதிர்க் கட்சிகள் விரும்புவதாக கூறினார் தற்போது அவை முடக்கப்பட்டிருப்பதற்கு தீர்வுகாண அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

நிலைமை சீரடையாததால் மாநிலங்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை காங்கிரஸ் திட்டமிட்டே முடக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று பல முறை தெளிவாக எடுத்துக்கூறியும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வேண்டுமென்றே அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிகள் கொண்டுவந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோருவது குறித்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்த பின்னர் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு அனந்த்குமார் தெரிவித்தார் ரயில்வேத்துறையில் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான வெளிப்படையாகவும் நடைபெறுவதாக ரயில்வே அமைச்சர் திரு ப்யூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அமைச்சர் நடைமுறையில் உள்ள பணி நியமன சுட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார்

ரயில்வேத்துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவு அதிக காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டியுள்ளதால் மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் அனைவருக்கும் சம்மான வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்றும் நியாயமான முறையில் போட்டி அடிப்படையில் தேர்வு பெறுவோர் பணியில் சேர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவலாம் என்றும் ரயில்வே அமைச்சர் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

கொல்லப்பட்ட இந்தியர்களை தீவிரவாதிகள் மண்ணில் புதைத்தது நவீன ரேடார் கருவியின் மூலம் தெரியவந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இறந்தவர்களின் உடல்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்காக இணையமைச்சர் ஜெனரல் வி கே சிங் ஈராக் செல்லவிருப்பதாக திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார் அங்கிருந்து உடல்களைக் கொண்டுவரும் விமானம் முதலில் அம்ருத்சாருக்கும் பின்னர் பாட்னாவிற்கும் சென்று இறுதியாக கொல்கத்தா வந்தடையும் என்றும் அவர் கூறினார்

தீன் தயாள் கல்வி உதவித்திட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா இன்று புதுதில்லியில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மானவர்களின் பொது அறிவு மற்றும் தபால் தலை சேகரிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் பான் இண்டியா திட்டத்தின்கீழ்கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் நாட்டின் வரலாறு கலாச்சாரம் போன்ற தகவல்களை மாணவர்கள் பெறுவதற்கும் தபால் தலை சேகரிப்பு வாயிலாக பல தகவல்களை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த திட்டம் வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார்